பஞ்சாயத்து தலைவாகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளாா்

மத்தியக்குழு சென்னை வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

கட்டுப்படுத்த நாளை மறுநாள்முதல் தமிழக அரசு முழு ஊரடங்கிற்கு உத்தரவிட்டுள்ளது

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பஞ்சாயத்தராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொடடி பிரதமர் திரு நரேந்திரமோடி பஞ்சாயத்து தலைவர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார் நோய் தொற்றை தடுப்பதில் பஞ்சாயத்து தலைவர்களின் பணி முக்கியமானது என்றும் பிரதமர் கூறினாள் நாடு இதுவனர சந்தித்திராத சவாலை எதிர்கொண்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உள்கட்டமைப்ப வலுப்படுத்துவதில் பஞ்சாயத்து அமைப்புகளின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு கிராமமும் தமது தேவைகளுக்கு தற்சார்புடன் இருக்க வேண்டும் என்று கூறிய பிரதம் இந்த தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்கள் அதை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார்

கிராமங்கள் மற்றம் நகரங்களுக்கு இடையேயான வளா்ச்சி இளடவெளியை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கிராமப்புற மேம்பாட்டில் மகாத்மா காந்தியின் கருத்துக்களை எடுத்துக்கூறிய பிரதமா் மக்களின் ஒற்றுமையே வலிமையின் அடையாளம் என்று தெரிவித்தாா் பஞ்சாயத்துகளின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சியையும் ஜனநாயகத்தையும் உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

ஆரோக்கிய சேது மொனபல் செயலியை கிராமப்புற மக்கள் அனைவரும் பதிவிறக்கம் செய்து தொற்று பாதிப்பை தடுப்பதற்னன வழிமுறையை பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான ஒருங்கிணைந்த இணையதளத்தையும் கைபேசி செயலியையும் பிரதமர் அறிமுகப்படுத்தினார்

பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு மூன்று புள்ளி ஐந்து நான்கு நாட்களில் இருந்து பத்து புள்ளி ஒன்று மூன்று நாட்களாக அதிகரித்துள்ளது என்று இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது

கூடுதல் செயலர் நிலையிலான அதிகாரிகள் தலைமையில் சென்னை னஹதராபாத் சசூரத் அகமதாபாத் ஆகிய நகரங்களுக்கு இந்த குழுக்கள் அனுப்பப்படும் என்றும் இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது தகவல் தெரிவிக்கப்பட்டது

அவர் இன்று மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் நோய் தொற்று குறித்து மாநில அரசுகளுடன் மத்திய அரசு தொடர்ந்து தொடர்பு கொண்டு கேட்டறிந்து வருவதாகவும் அவர் கூறினார் நோய் தொற்றுக்கான பரிசோதனைகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் நகர்புறங்களில் ஊரடங்கை மேலும் கடுமையாக்கினால் மட்டுமே இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று வல்லுநர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்பளடயில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் சேலம் மற்றும் திருப்பூர் மாநகராட்சிப் பகுதிகளில் முழுமையான ஊரடங்கு நாளை மறுநாள் காலை ஆறு மணி முதல் செவ்வாய் இரவு ஒன்பது மணி வரை அமல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புறங்களில் இந்த நோய் தொற்று ஒரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வந்தபோதிலும் நகர்புறங்களில் குறிப்பாக மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் இந்த நோய் தொற்று தொடர்ந்து பரவுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படுவதாகக் தெரிவித்தள்ளார்

மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பச்சைநிற மண்டலத்தில் இருந்து வந்த இடுக்கி மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் சிலருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாவட்டங்கள் ஆரஞ்சு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன முள்ளதாக இந்த மாவட்டங்களுக்கு ஊரடங்கில் இருந்து சில விலக்குகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவை விலக்கிக் கொள்ளப்பட்டன கண்னூர் காசர்கோடு கோழிக்னேடு மலப்புரம் ஆகிய நான்கு மாவட்டங்களும் தொடர்ந்து சிவப்பு மண்டலத்தில் உள்ளன

அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளாா் இன்று புதுதில்லியில் காணொலி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது சிகிச்சை பெற்றுவரும் நூன்கு பேருக்கு பரிசோதனை முறையில் பிளாஸ்மா சிகிச்சை வழங்கப்பட்டதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்தார்